என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் வீட்டுவசதி கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று பிரதமா் திட்டவட்டமாக கூறியுள்ளார்

இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது

தவறிவிட்டதாக திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார்

வெண்கலப்பதக்கம் கிடைத்துள்ளன இனி விரிவான செய்திகள் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் நாட்டின் மருத்துவ சேவையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் ஜூனாகத் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமா் இந்த காப்பீட்டுத் திட்டம் மூலம் ஏழை எளிய மக்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சைகளை குறைந்த செலவில் மேற்கொள்வதை உறுதி செய்யும் என்றும் குறிப்பிட்டாள் சுகாதாரத் துறையில் தலைசிறந்த மருத்துவா்கள் மற்றும் மருத்துவம் சாா்ந்த பணியாளா்களுக்கு அதிக தேவை இருப்பதாகவும் மருத்துவ சாதனங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதே அரசின் விருப்பம் என்றும் பிரதமர் கூறினார்

தூய்மைப் பணிகளுக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவம் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் நாடு தூய்மையாக இருந்தால் மக்கள் எந்தவித நோய் பாதிப்புக்கும் ஆளாக மாட்டார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த விலையில் மருந்து பொருட்களை வாங்குவதற்கு ஏதுவாக மலிவு விலை மருந்தகங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக குஜராத்தின் வல்சாத் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜுஜுவா கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பிரதமர் பயனாளிகளிடம் ஒப்படைத்தார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொந்த வீடு கட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதே தமது அரசின் இலக்கு என்றார் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தில் இடைத்தரகா்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாததால் தரமான வீடுகள் கட்டிக்கொடுக்க முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் புத்தமத சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் புத்த மதத்துடன் தொடர்புடைய பாரம்பரிய தலங்களை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சர்வதேச புத்தமத மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் புத்தமதம் தொடர்பான ஆராய்ச்சிகளை விரிவுபடுத்தி புத்தமத தலங்கள் பற்றிய வரவாற்றை எடுத்துரைக்க வேண்டியது அவசியம் என்றார் கடந்த சில ஆண்டுகளில் புத்தமத தலங்களுக்கான விமான போக்குவரத்து விரிவுபடுத்தப்பட்டுள்ள போதிலும் இன்னும் சில இடங்களுக்குப் போதுமான போக்குவரத்து வசதி செய்யப்டட வேண்டியிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சா் திரு அருண்ஜேட்லிக்கு மீண்டும் நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை வழங்கப்பட்டுள்ளது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து கடந்த மே மாதம் இந்த துறைகளுக்கான பொறுப்பிலிருந்து திரு அருண்ஜேட்லி விடுவிக்கப்பட்டாா் தற்போது அவர் குணமடைந்ததை அடுத்து அந்த பொறுப்புகள் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து திரு அருண்ஜேட்லி நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டார் சென்னையில் உள்ள பிஜேபி தலைமையகமாள கமலாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமா் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் அஸ்திக்கு இன்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதிமாறன் மற்றும் பல்வேறு கட்சியினரும் பிஜேபி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாஜ்பாயின் அஸ்திக்கு மரியாதை செலுத்தினர் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவை அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் சுட்டப்பேரவை தலைவா் திரு தனபால் துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீா் செல்வம் அமைச்சா்கள் அஇஅதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சென்ளை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் அருகே அழகிய கலைநயத்துடன் கூடிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் இந்த வளைவு அமைக்கப்பட உள்ளது

தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இதற்கான வளைதளம் மற்றும் கைப்பேசி செயலியையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் மேலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது மற்றும் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்வது குறித்த குறும்பங்களையும் அவர் வெளியிட்டார் பிளாஸ்டிக் மாசு குறித்து மக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்த தமிழக அரசின் விளம்பரத் தூதராக நியமிக்கப்பட்டுள்ள நடிகர் விவேக்கையும் முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார்

அரசு முறைப் பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கர் அந்நாட்டில் விக்டோரியா மாகாணத்தில் செயல்படுத்தப்படும் ஹெலிகாப்டர் மற்றும் விமான ஆம்புலன்ஸ் சேவை குறித்து கேட்டறிந்தாா் நோயாளிகளை தரித நேரத்தில் மருத்துவமனைகளுக்கு கொண்டு கோப்பது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பற்றிய தகவல் பரிமாற்றம் குறித்தும் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆஸ்திரேலிய மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அஇஅதிமுக தலைமை செயற்குழுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது அவைத்தலைவர் திரு மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாள் திரு ஒ பள்ளீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாள் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதம் அடல் பிகாரி வாஜ்பாய் மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சட்டர்ஜி திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதி உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருச்சி முக்கொம்பு அணையின் மதகுகளை முன்கூட்டியே அய்வு செய்து சீரமைக்க மாநில அரசு தவறிவிட்டதாக திமுக செயல் தலைவா் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளாா் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள அணைகள் மட்டுமன்றி மாநில முழுவதும் உள்ள அணைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து சீரமைப்புப் பணிகளை மேற்கொள்ள வல்லுநர் குழு ஒன்றை அமைக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் அறிவிக்கப்பட்டுள்ள சுகட்டண உயர்வை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உடனடியாக கைவிட வேண்டுமெனவும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசின் முன்னோடித் திட்டங்களில் ஒன்றான கிரிஷி சிஞ்சாய் யோஜனா எனப்படும் நுண்ணீர் பாசன திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் தேயிலைத் தோட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப் பட்டுள்ளதாக தோட்டக்கலைத் துறை இணை இயக்குநர் திரு சிவ சுப்ரமணிய சாம்ராஜ் கூறியுள்ளார்

இப்பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது மீனவர்களின் படகு விபத்துக்குள்ளாகி தத்தளிப்பதை அறிந்த அந்நாட்டு கடற்படை மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் இவர்களுக்கு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைக்குப் பின்னர் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறுகிறார் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தணிந்திருப்பதை அடுத்து வெள்ளப் பாதிப்புகள் குறித்த ஆய்வுப்பணி தொடங்கியுள்ளது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஆவணி மூலத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புட்டுக்கு மண் சுமந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது

ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணா டிவிட்ச் சரண் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கிரெட்டி இணை கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் அட்டானுதாஸ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் பிரிவில் தீபிக்கா குமாரி கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

மகளிர் கபடி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் கபடி அரை இறதிப் போட்டியில் இந்தியா ஈரானிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தது ஆடவர் கபடிப் போட்டியில் இதுவரை தொடர்ந்து தங்கம் வென்று வந்த இந்திய அணியின் இந்த தோல்வி ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது